இனி விரிவான செய்திகள் அரசு மீது எதிர்கட்சிகள் தெரிவிக்கும் விமர்சனங்கள் நம்பகத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றுமாநிலங்களவை தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறப்பினர்களுக்கான இரண்டு நாள் பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் பிரச்சனைகள் குறித்து ஆழ்ந்த அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அரசின் நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம் செய்ய எதிர்கட்சிகளுக்கு உரிமை உள்ளது என்றாலும் அவை நடவடிக்கைகளை ஒத்திவைக்கக் கோரும் நடைமுறையை தவிர்க்க வேண்டும் என்று திரு வெங்கையா நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதால் இரு அவைகளும் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வந்ததை அவர் சுட்டிக்காட்டினார்

மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த அத்துறைக்கான அமைச்சர்களுடன் இன்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்துகொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார்

குடிநீரின் தர பரிசோதனை பராமரிப்பு மற்றும் கண்காணிப்பு தொடர்பான நடவடிக்கைகளை அறிந்து கொள்ளும் வகையில் குடிநீர் தர மேலாண்மை தகவல் முறைமையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் தெலுங்கானா மாநில சட்டப்பேரவை மேலவையில் இரண்டு பட்டதாரி தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதையொட்டி வாக்கு சீட்டு பெட்டிகள் தயார் நிலையில் உள்ளது

கேரளாவில் தேர்தல் நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன அம்மாநிலத்தில் ஆளும் இடதுசாரி ஜனநாயக முண்ணனியை சேர்ந்த கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் ஏற்கனவே போட்டியிட்ட தர்மதாம் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் இதற்கான வேட்புமனுவை அவர் நாளை மறுநாள் தாக்கல் செய்வார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன

ஐக்கிய ஜனநாயக முண்ணனியில் அங்கம் வகிக்கும் திரு ஜோசப் தலைமையிலான கேரள காங்கிரஸ் கட்சி தங்களது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது இதனிடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் பிஜேபி ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு பின் அக்கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இவங்கை அதிபர் திரு கோத்தபய ராஜபக்ஷே உடன் இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இந்த பேச்சுவார்த்தையில் இரு தரப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது

அண்டை நாடாள இலங்கைக்கு இந்தியா அளித்துவரும் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார்

பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வருகையையாட்டி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு மோடியின் இந்த சுற்றுப்பயணத்தின்போது இரு நாடுகளிடையே தீர்க்கப்படாமல் உள்ள பிரச்சனைகள் குறித்து விவாதிகப்பட மாட்டாது என அவர் தெளிவுப்படுத்தினார்

சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகள் குறித்த விவரங்களை அறிந்து வொள்வதற்கு இந்த கண்காட்சிகள் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டாள்

விமானப் பயணிகள் முகக்கவசம் அணிவது தனிமனித இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட நெறிமுறைகளை பின்பற்றமாறு அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இதனிடையே அவுரங்காபாத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊரடங்கு ழுழ அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களின் எதிர்பார்ப்புகளையும் எண்ணங்களையும் அறிந்து அஇஅதிமுக செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்களுடைய சாதனைகளை மக்களிடம் எடுத்துரைத்து வருவதாகவும் அவர்கள் சரியான தீர்ப்பு வழங்குவார்கள் என்று எதிர்பாபர்ப்பதாகவும் கூறியுள்ளார் தங்களது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கட்சியின் வாக்கு வங்கியின் அடிப்படையிலேயே இடஒதுக்கீடு தொடர்பான பேச்சுக்கள் நடத்தப்பட்டதாகவும் கூட்டனியிலிருந்து வெளியேறிய தேமுதிக தேவையின்றி மற்ற கட்சிகள் மீது பழி சுமத்துவதாகவும் அவர் குறை கூறினார் கருத்துக்கணிப்புகளை மீறி இரண்டு தொகுதிகளில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெற்றதூகவும் இந்த தேர்தலிலும் அதே நிலை தொடரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பொதுத்துறை வங்கிகளை தனியார்மயமாக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு கைவிடவேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையோடு அவர் இன்று பின்னிபிணைந்திருக்கும் பொதுத்துறை வங்கிகளை தனியார்மயமாக்கினால் அரகத்துறைகளின் பண பரிவர்த்தனை வரிவசூல் ஓய்வூதியம் வழங்குதல் போன்ற பணிகளும் தனியாரின் கட்டுப்பாட்டுக்கு மாறக்கூடிய நிலை உருவாகும் என்றும் கூறியுள்ளார் வங்கிகள் மூலமாக நிறைவேற்றப்படும் அரசின் திட்டங்கள் பொதுமக்களுக்கு சென்றடைவதில் சிரமம் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார் று எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இறுதி ஆட்டத்தில் மும்பை அணி மோகன் பெஹான் அணியை எதிர்கொள்கிறது